குஜராத்தின்கெவாடியா நகருக்கு சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்படும் ரயில்சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார்

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பாரதரத்னா எம்ஜிஆர் மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவரது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார்

விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறு பரிசீலளை செய்யுமாறு மத்திய அரசு மீண்டும் கேட்டுக்கொண்டுள்ளது

அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியா நகரை நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் எட்டு ரயில் சேவைகளை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் வரவாற்றிலேயே ஒரே நேரத்தில் ஒரே இடத்திற்கு எட்டு ரயில்சேவைகள் தொடங்கப்படுவது இதவே முதல்முறையாக இருக்கும் என தெரிவித்தார் இதன்வாயிவாக ஒற்றுமைக்கான சிலையை காண ஏராளமானோர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார் கெவாடியா நகரம் உலகின் முக்கிய கற்றுலாத்தலமாக மாறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வருங்காலத்தில் தினமும் சுமார் ஒரு லட்சும் மக்கள் இங்கு வருவார்கள் என்று ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

வாரணாசி தாதர் தில்லி அகமதபாத் ரேவா நகரங்களில் இருந்து கெவாடியாவுக்கு இன்று ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மாநிலத்தில் ரயில்வே துறை சார்பில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் கெவாடியாவிலிருந்து கென்னைக்கு இயக்கப்படும் ரயில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை ஒன்பது மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை மாலை சென்னை வந்தடையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையிலிருந்து கெவாடியா செல்லும் ரயில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி பத்து முப்பதுக்கு புறப்பட்டு செவ்வாய்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு அந்த நகரை சென்றடையும் என்று ரயில்வேதுறை கூறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற இதற்கான தொடக்கவிழாவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சகர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் பறவைக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சில மாநிலங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறு பரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசு மீண்டும் கேட்டுக்கொண்டுள்ளது

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக்குழு நேரடியாக ஆய்வு செய்து கண்காணித்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது நன்கு சமைக்கப்பட்ட கோழி இறைக்சி மற்றும் முட்டைகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பாக வரும் வதந்திகள் ஆதாரமற்றவை என்றும் மக்கள் இதனை நம்பவேண்டாம் என்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

தமிழகம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இதன்மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ஒரு வட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது

இத்தொடர்பாக பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் விரிவான அறிவிக்கையை வெளியிடும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாய்ப்புகள் அரசுத்துறையில் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்றுக்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத எரிசக்தி குறித்த நாடு தழுவிய விழிப்புணா்வு பிரசாரத்தை மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை ளரிவாயு அமைச்சகம் தொடங்கியுள்ளது ஒருமாத காலத்திற்கு நடத்தப்படும் இந்த பிரசாரம் மூலம் கற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ளிபொருளை பயன்படுத்த வலியுறத்தப்படும் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை ளிவாயுத் துறை செயலாளர் திரு தருண் கபூர் தெரிவித்துள்ளார் உயிரி எரிபொருளுக்கான உள்நாட்டு வளங்களை அதிகரிப்பது மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகிப்பது ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம் ஜி ஆர் மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரைப்படத்துறை அரசியல் என இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் எம் ஜி ஆர் மதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் வறுமை ஒழிப்புக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மேம்பாட்டுக்காகவும் மகளிர் ஆட்சிக்காலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எம் ஜி ஆரின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் கூறியுள்ளார் இதனிடையே எம் ஜி ஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் அஇஅதிமுக அலுவலகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

நாடு முழுவதும் வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்றதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் டாக்டர் அக்னனி கூறினார்

திரைப்படங்கள் திரையிடப்படும் அரங்கங்களில் கடும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப் படுகின்றன முன்னதாக நேற்று மாலை இந்த திரைப்பட விழாவை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கி வைத்தார் தொடக்க நிகழ்ச்சியில் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த்தும் சிறப்பு விருந்தினராக பிரபல கன்னட திரைப்பட நடிகர் சுதிப்பும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய அமைச்சர் திரு ஜவடேகர் இந்தியா சர்வதேச திரைப்பட விழாவுக்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசும் கோவா அரசுமே செய்துவருவதாக கூறினார் அடுத்த ஆண்டு முதல் இந்த திரைப்பட விழாவுக்கான பணிகளில் திரைப்படத்துறையினரும் தனியாரும் பங்கேற்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இந்த விழாவை பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு ஏ கே அப்துல் மோமன் தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக அந்நாட்டுக்காள இந்திய துதர் திரு விக்ரம் கே துரைசாமி கலந்துகொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவும் பங்களாதேஷம் இணைந்து பங்கபந்து எனப் போற்றப்படும் ஷேக் முஜீபூர் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார்

எனினும் இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தில்லியில் காற்று தரக்குறியீடு இன்று மோசமடைந்து காணப்பட்டது